ராம்நாத் கோவிந்த் புதுடில்லி யில் இன்று நடைபெற்ற விழாவில் ஸ்வச் பாரத் விருதுகளை வழங்கிச் சிறப்பித்தார்

இன்று புதுடில்லியில் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு வெளியிட்டார்

நிலவை மையமாகக் கொண்ட சுற்றுப்பாதையில் இருந்து விக்ரம் என்னும் இந்த லேண்டர் கருவி வேகத்தை படிப்படியாகக் குறைத்து நிலவில் தரை இறக்க இஸ்ரோ விஞ்ஞானிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்

இந்த மூலம் சேகரிக்கப்படும் தகவல்களைரோவர் கருவி லேண்டர் கருவிக்கு அனுப்பி வைப்பதைத் தொடர்ந்து லேண்டர் கருவி இத்தகவல்களை பூமிக்கு அனுப்பிவைக்கும்

நரேந்திர மோடி பெங்களூருவில் உள்ள இஸ்ரோ தலைமையகத்துக்குச் செல்கிறார்

அறிவியல் மற்றும் அதன் சாதனைகளை தீவிரமாகப் பாராட்டி வரும் பிரதமராக திரு மோடியின் இஸ்ரோ பயணம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுக்கு தார்மீக ரீதியில் ஊக்கம் தருவதாக அமையும் புதுமை சிந்தனைகள் மற்றும் கேள்வி கேட்டு விஷயங்களை அறிந்து கொள்ளும் உத்வேகத்தை இளைஞர்களுக்கு அளிப்பதாகவும் இது இருக்கும்

ஸ்வச்பாரத் இயக்கத்தில் சிறப்பாகப் பங்களித்த அமைப்புகள் மற்றும் தனி நபர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் புதுடில்லி யில் இன்று நடைபெற்ற விழாவில் விருதுகளை வழங்கி சிறப்பித்தார் துப்புரவு நிலவரத்தை சிறப்பாக பராமரித்து ஸ்வச் பாரத் இயக்கத்தின் சின்னமாகத் திகழும் இடத்திற்கான விருது ஜம்மு காஷ்மீரில் உள்ள வைஷ்ணோ தேவி கோவில் வளாகத்திற்கு வழங்கப் பட்டது ஸ்வச்தா செயல் திட்டத்தை திறப்பட்ட முறையில் செயல்படுத்தியதற்கான விருது ரயில்வே அமைச்சகத்திற்கும் ஸ்வச்தா இருவார விழாவை சிறப்பாகக் கொண்டாடியதற்கான விருது பாதுகாப்புத் துறைக்கும் வழங்கப்பட்டன பொதுத்துறை நிறுவனங்களில் ஸ்வச் பாரத் இயக்கத்தை சிறப்பான முறையில் செயல்படுத்தியதற்காக பவர்கிரிட் கார்பொஷேன் நிறுவனத்திற்கு விருது வழங்கப்பட்டது திறந்தவெளி கழிப்பிடங்களே இல்லாத நிலையை உருவாக்கும் வகையில் மக்களின் மனப்போக்கில் மாற்றம் ஏற்படுத்தியதற்கான விருது குஜராத் மற்றும் சிக்கிம் மாநில அரசுகளுக்கு வழங்கப்பட்டது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இவ்விழாவில் பேசுகையில் ஸ்வச் பாரத் இயக்கம் மக்கள் இயக்கமாகவே மாறி இருப்பதாகக் கூறினார் அரசின் இயக்கமாக அன்றி ஒவ்வொரு இந்தியனின் இயக்கமாகத் திகழ்வதே ஸ்வச் பாரத் இயக்கதின் சிறப்பு அம்சம் என்றும் குறிப்பிட்டார் இவ்வாண்டு அரசு தொடக்கியுள்ள ஜல் ஜீவன் இயக்கத்தின் வெற்றிக்கும் சுத்தம் மிக அவசியம் என குடியரசுத் தலைவர் கூறினார் நாடு முழுவதும் அதிக எண்ணிக்கையில் கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளதால் பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கவும் பெண்களின் அதிகாரப் பங்கேற்பை மேம்படுத்தவும் ஏதுவாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் குடியரசுத் தலைவர் திரு

வெங்கைய நாயுடு வெளியிட்டார்

அனைத்து மக்களுக்கும் நல்ல வாழ்க்கைத் தரம் வழங்கவே ஜனநாயகப் பாதையைத் தேர்ந்தெடுத்திருப்பதாகவும் இந்தியா ஜனநாயகப் பண்புகளில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர் திரு ராம்நாத் கோவிந்த் என்றும் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு இந்நிகழ்ச்சியல் பேசுகையில் கூறினார் குடியரசுத் தலைவர் தமது உரைகளில் விவசாயிகள் விஞ்ஞானிகள் தொழில்முறை நிபுணர்கள் மற்றும் துணிச்சலான ராணுவ வீரர்கள் நாட்டிற்கு ஆற்றிவரும் பங்களிப்பை நினைவு கூர்ந்திருப்பதாக திரு வெங்கைய நாயுடு தெரிவித்தார் புதுச்சேரியில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச அரிசியே தொடர்ந்து வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது முதலமைச்சர் திரு நாராயணசாமி இதுதொடர்பான தீர்மானத்தை பேரவையில் தாக்கல் செய்தார் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பணம் போடுவது என்ற பேச்சுக்கே இடம் இல்லை என்றும் இனிவரும் காலங்களிலும் அரிசியே வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் மண்டலம் வாரியாக அரிசி வழங்குவதற்கான டெண்டர்கள் விட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்தார் புதுச்சேரியில் ஓரே நாடு ஓரே ரேஷன் அட்டை திட்டத்தை உடனடியாக அமல்படுத்தும் திட்டம் இல்லை என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி பேரவையில் தெரிவித்தார் அத்திட்டம் குறித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர்களின் கருத்துகளை கேட்க வேண்டி உள்ளதாகவும் அதன் பிறகே இந்த சட்டத்தை அமல்படுத்துவது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் அதேப்போல மத்திய அரசின் புதிய மோட்டார் வாகன திருத்த சட்டத்தையும் அமல்படுத்துவதில் அவசரம் காட்டப் போவதில்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் இந்த விஷயத்தில் பல்வேறு மாநிலங்கள் தெரிவித்துள்ளது போல முதலில் போக்குவரத்து விதிகள் குறித்து பொது மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார்

ஷாஜகான் கூறினார்

மேலும் காரைக்காலில் தொழில் முனைவோர்களை வரவழைக்கும் பொருட்டு விரைவில் முதலீட்டாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்றும் அமைச்சர் திரு ஷாஜகான் கூறினார்

நாராயணசாமி சட்டப்பேரவையில் தெரிவித்தார் திமுக உறுப்பினர் திரு

தவிர இதுதொடர்பாக வணிகர்கள் தொடுத்த வழக்குகளும் நீதிமன்றம் மற்றும் மேல் முறையீட்டு ஆணையங்களில் நிலுவையில் இருப்பதாக தெரிவித்தார் மேலும் வரி நிலுவை தொகை வசூல் செய்வது குறித்து அமைச்சரவையில் முடிவு செய்ய இருப்பதாகவும் அவர் கூறினார்

நமச்சிவாயம் சட்டப்பேரவையில் இன்று தெரிவித்தார் பேரவையில் திமுக உறுப்பினர் திரு

புதுச்சேரியில் வீடுகளில் அனுமதி பெறாமல் தங்கும் விடுதிகளாக மாற்றப்பட்டு அங்கு பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகள் நடைபெறுவதாகவும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் திரு சாமிநாதன் சுட்டிக்காட்டினார் அதற்கு பதில் அளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் இதுபோன்ற வீடுகளின் உரிமையாளர்கள் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதில் அளித்தார் தொடர்ந்து பூஜ்ஜிய நேரத்தின்போது பல்வேறு உறுப்பினர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி கோபிகா பேசுகையில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் வழங்கப்படும் ஈமச்சடங்கு நிதியினை முதியோர் உதவித் தொகை பெறுபவர்களுக்கு மட்டுமல்லாமல் மரணமடையும் அனைவருக்கும் ஈமச்சடங்கு நிதி வழங்குமாறு வலியுறுத்தினார்

கந்தசாமி உறுதி அளித்தார் பேரவையில் இன்று பேசிய உறுப்பினர் வெங்கடேசன் சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள சுகாதார உதவியாளர் பணியிடங்களை அதே துறையில் பட்டய படிப்பு பயின்று நீண்ட காலமாக துப்புரவு பணியாளர்களாக பணியாற்றுபவர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் எனறு வலியுறுத்தினார் அவர்களுக்கு சிறிய அளவில் பயிற்சி கொடுத்தாலே போதும் என்றும் அவர் மேலும் கூறினார் பல்கலைக்கழக மானியக்குழு விதிமுறைகளின்படி நாக் அங்கீகாரம் இல்லாத பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடத்த தடை விதிக்க வேண்டும் என்று உறுப்பினர் திருமதி கீதா ஆனந்தன் வலியுறுத்தினார் பல்வேறு பொறியியல் கல்லூரிகள் நாக் அங்கீகாரம் பெறாமல் மாணவர் சேர்க்கை நடத்துவதாகவும் உண்மை நிலையை ஆராயாமல் காமராஜர் நிதி உதவி திட்டத்தின்கீழ் மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்கப்படுவதாகவும் கூறிய அவர் எதிர்காலத்தில் அங்கீகாரம் கிடைக்காத பட்சத்தில் அந்த மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்